தேசிய சுகாதாரக் கொள்கையில் ஆயுஷ் மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்கு முக்கிய இடம் இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ வர்தன் கூறி உள்ளார்

தடுப்பூசி திருவிழா கொரோனா பரவல் அதிகரித்து வருவதைக் கட்டுப்படுத்த நாளை முதல் நாடு முழுவதும் தடுப்பூசி திருவிழா நடத்தப்பட உள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பின் பேரில் இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பூசிக்கு பதிவு செய்து கொள்வதில் மூத்த குடிமக்கள் மற்றும் பிறருக்கு உதவ இளைஞர்கள் பெருமளவில் முன் வர வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் தகுதி உள்ள அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு கோ வின் இணையதளம் மற்றும் ஆரோக்கிய சேது மொபைல் செயலி மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் தடுப்பூசி மையங்களிலும் பெயர் பதிவு வசதிகள் வழங்கப்படுகின்றன

பொது மக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது

தேர்தலுக்கான சிறப்பு பார்வையாளர்களின் இடைக்கால அறிக்கை அடிப்படையில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இன்று மாலைக்குள் சிறப்பு பார்வையாளர்களிடம் இருந்து விரிவான அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது

நிஜமான மாற்றங்கள் மற்றும் பொன்மய வங்காளத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்காளர்களை அவர் கேட்டுக் கொண்டார்

திரிணமுல் காங்கிரஸ் தான் தோல்விக்கு பயந்து வன்முறைகளை தூண்டுவதாக அவர் குற்றம் சாட்டினார்

மும்பை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மக்கள் நடமாட்டத்தை போலீசார் கட்டுப்படுத்தி வருகின்றனர் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே இன்று மாலை அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்துகிறார்

ஒருங்கிணைந்த மருத்துவ முறைக்கான செயல் திட்டத்தில் ஓமியோபதி என்பது குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற ஆயுஷ் மருத்துவமுறைகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மருந்துகளின் தரக் கட்டுப்பாட்டிற்கு முக்கிய தேவை இருப்பதை அரசு உணர்ந்து இருப்பதாக கூறினார் நவீன மருத்துவமனைகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட ஓமியோபதி மருத்துவமுறை நாட்டின் சுகாதாரப் பராமரிப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் கொரோனா நோயாளிகளுக்கான பிரத்யேக சிகிச்சை மையங்களில் ஒமியோபதி உள்ளிட்ட ஆயுஷ் மருத்துவமுறைகள் ஒருங்கிணைந்து நல்ல பலன் தெரிவித்தார்

புதுச்சேரியில் ஒருவரும் காரைக்காலில் ஒருவருமாக இருவர் கொரோனா தொற்றினால் உயிர் இழந்தனர்

வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் முகவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிட அனுமதிக்கப்படுவதாகவும் இதற்கான சிசிடிவி வசதி மூலம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை இவர்கள் பார்வையிடலாம் என்றும் வாக்கு எண்ணும் பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு அதிகாரி திரு சுதாகர் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

கடந்த ஆண்டு இறுதி போட்டி வரை முன்னேறிய டெல்லி அணி இம்முறை கோப்பையை வெல்லும் முனைப்புடனும் கடந்த ஆண்டு அதிகம் சோபிக்க முடியாமல் போன சென்னை அணி இவ்வாண்டு அதை மாற்றும் முனைப்புடனும் களம் இறங்க உள்ளன

இதர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

எரிமலை கரீபியன் தீவு நாடான செயின்ட் வின்சென்டில் எரிமலை வெடிப்பு காரணமாக ஆயிர கணக்கிலான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற நேர்ந்துள்ளது

லா சுஃப்ரியர் எரிமலையில் கடந்த டிசம்பர் மாதம் தென்படத் தொடங்கிய எரிமலைக் குழம்பு வெளிப்பாடு இவ்வாரம் அதிகரித்து இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதைக் கட்டுப்படுத்த நாடு முழுவதும் நாளை முதல் தடுப்பூசி திருவிழா நடத்தப்பட உள்ளது

தேசிய சுகாதாரக் கொள்கையில் ஆயுஷ் மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்கு முக்கிய இடம் இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ வர்தன் கூறி உள்ளார்